உலகபிரசித்திப் பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு இன்றுநடைபெற்றது

பொதுவாகதடுப்பு மருந்துகண்டுபிடிக்கபலஆண்டுகள் ஆகும் என்பதைசுட்டிக்காட்டியபிரதமர் இந்தநோய் தொற்றுக்கான இரண்டுதடுப்பு மருந்துகள் குறுகியகாலத்தில் உள்நாட்டிலேயேஉருவாக்கப்பட்டிருப்பதாகஅவா தெரிவித்தாா்

இந்ததடுப்பு மருந்தைகண்டறிவதற்கானபணியில் ஈடுபட்டவிஞ்ஞானிகளுக்குதாம் பாராட்டுதெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் தெரிவித்தார் முதல்கட்டமாக மூன்றுகோடிபேருக்குதடுப்பூசிசெலுத்தும் பணிஅடுத்தசிலவாரங்களில் நிறைவடையும் என்றும் அவர் தெரிவித்தார்

இரண்டுதவணைகளாக இந்ததடுப்பு மருந்துகள் செலுத்தப்படும் என்றும் அவர் கூறினார் இதனைமுழமையாகபோட்டுக் கொள்ளவேண்டுமென்றும் பிரதமர் கேட்டுக் கொண்டார் இரண்டாவதுதவனைதடுப்பூசியைஒருமாத இடைவெளிக்குள் போட்டுக் கொள்ளவேண்டுமென்றும் அவர் அறிவுறுத்தினார் தடுப்பூசிபோட்டுக் கொண்டபின்னரும் முககவசம் அணிவதுஉள்ளிட்டநெறிமுறைகளைபொதுமக்கள் தொடர்ந்துபின்பற்றவேண்டுமென்றும் அவர் கேட்டுக் கொண்டார் தடுப்பு மருந்ததொடர்பாகபரப்பப்படும் தவறானதகவல்களைபொதுமக்கள் நம்பவேண்டாம் என்றும் அவர் வேண்டுகோள் விடுத்தார் நம் நாட்டில் உற்பத்திசெய்யப்பட்டுள்ளதடுப்பு மருந்திற்குஉலகஅளவில் வரவேற்பு கிடைத்திருப்பதாகவும் அவர் கூறினார் உலகஅளவில் வரலாறுகாணாதஅளவிற்குமிகப்பெரியதடுப்பூசி இயக்கமாக இது திகழ்கிறதுஎன்றும் பிரதமள் தெரிவித்தார்

இதற்காகமத்திய அரசுமேற்கொண்ட அனைத்துநடவடிக்கைகளுக்கும் பொதுமக்கள் முழுமையாகஒத்துழைப்பு அளித்ததாகவும் அவர் கூறினார் மத்திய மாநிலஅரசுகள் உள்ளாட்சிஅமைப்புகள் மற்றும் அனைத்துதுறைகளும் தொண்டுநிறுவனங்களும் ஒருங்கிணைந்துஎவ்வாறுசெயல்படமுடியும் என்பதைநாம் உலகிற்குஎடுத்துரைத்துஉள்ளதாகவும் பிரதமர் கூறினார் தில்லிளப்ம்ஸ் மருத்துவமனையில் தடுப்பூசிசெலுத்தும் பனியைமத்தியசுகாதாரத்துறைஅமைச்ச் டாங்டர் ஹர்ஷ்வர்தன் பார்வையிட்டார்

மிகவும் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசியடாக்டர் ஹர்ஷ்வர்தன் இந்தநாள் மகிழ்ச்சியானதுஎன்றுகுறிப்பிட்டார்

இந்ததடுப்பு மருந்துமிகவும் பாதுகாப்பானதுஎன்றும் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்தார் தடுப்பூசி மூலம் போலியோபோன்றநோயைஅகற்றியமுன் அனுபவம் நம் நாட்டிற்குஉள்ளதுஎன்றும் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்தார்

தமிழகத்தில் தடுப்பூசிசெலுத்தும் பணியைமதுரை அரசுராஜாஜிமருத்துவமனையில் முதலமைச்சா் திருஎடப்பாடிபழனிசாமிதொடங்கிவைத்தாா் நிகழ்ச்சியில் பேசியஅவர் மாநிலத்தில் அனைவருக்கும் இலவசமாகதடுப்பூசிசெலுத்தப்படும் என்றார்

பின்னர் பேசியஅவர் இந்ததடுப்பூசிமிகவும் பாதுகாப்பானதுஎன்றும் எவ்விததயக்கமும் இன்றிபொதுமக்கள் போட்டுக் கொள்ளவேண்டுமென்றும் கேட்டுக் கொண்டார்

இன்றுமாலையில் செய்தியாளர்களிடம் பேசியஅவர் இன்றுதடுப்பூசிபோட்டுக் கொண்டயாருக்கும் பக்கவிளைவு ஏதும் ஏற்படவில்லைஎன்றும் நாளைமுதல் இந்தப் பணிமுழுவீச்சில் நடைபெறும் என்றும் கூறினார் உலக புகழ்பெற்ற ஜல்லிக்கட்டுநிகழ்ச்சி அலங்காநல்லூரில் இன்றுநடைபெற்றது முதலமைச்சா் திருஎடப்பாடிபழனிசாமி இன்றுகாலை இதனைதொடங்கிவைத்தாா் நிகழ்ச்சியில் பேசியஅவர் ஜல்லிக்கட்டுநடத்துவதற்கானஉரிமையைஅஇஅதிமுகஅரசுதான் நிலைநாட்டி இருப்பதாகத் தெரிவித்தார்

இரண்டாவதுபரிசைஅரிகாபட்டியைச் சேர்ந்தகருப்பணன் பெற்றார் சிறந்தகாளைக்கானபரிசுகுருவித்துறையைசேர்ந்தசந்தோஷின் காளைக்குவழங்கப்பட்டது

இதனையடுத்து இன்றையஆட்டம் முடித்துக் கொள்ளப்பட்டது